கோவிந்த் இன்று வழங்குகிறார்

தடுப்பூசிகள் உதவும் என்று மத்திய அரசின் தலைமை அறிவியல் ஆலோசகர் உறுதியளித்துள்ளார்

காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றுவதே தனது லட்சியம் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது இனி விரிவான செய்திகள் நடப்பு ஆண்டுக்கான டிஜிட்டல் இந்தியா விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்குகிறார் டிஜிட்டல் இந்தியா இலக்கின் கீழ் முதல் முறையாக இந்த விருதுக்கான தேர்வு விருது வழங்கும் விழா உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளும் ஆள்லைன் மூலம் நடைபெற்றது மின் ஆளுமை மற்றும் அரசு சேவையில் டிஜிட்டல் பயன்பாட்டை அதிகரிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை டிஜிட்டல் இந்தியா விருதுகளை தேசிய தகவல் மையம் வழங்கி வருகிறது தமிழகத்தில் கலங்கரை விளக்கு திட்டத்திற்கு பிரதமர் திரு நநேர்திர மோடி நாளை மறுதினம் அடக்கல் நாட்டுகிறார் இதனை அறிவித்துள்ள மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி திரிபுரா ஜார்க்கண்ட் உத்திரபிரதேசம் மத்திய பிரதேசம் குஜாத் ஆகிய பகுதிகளிலும் கலங்கரை விளக்கு அமைக்க அடிக்கல் நாட்டவுள்ளதாக தெரிவித்துள்ளார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் மற்றும் ஆஷா இந்தியா விருதுகள் அறிவிக்கப்படும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் மூன்று வேளாண் சட்டங்கள் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வுகானும் வகையில் விவசாயிகளுடன் மத்திய அரசு இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறது

மத்திய அரசுக்கும் விவசாய சங்கங்களுக்கும் இடையே ச்வது கட்டமாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது வேளாண் சுட்டங்கள் மட்டுமின்றி குறைந்தபட்ச ஆதார விலை காற்றின் தரம் மற்றும் மின்சாரம் தொடர்பான சட்ட திருத்தங்கள் குறித்தும் விவாதிக்கப்படவுள்ளது விவசாயிகள் எழுப்பும் அனைத்து விவகாரங்களுக்கும் தெளிவான நோக்கத்துடனும் திறந்த மனதுடனும் தீர்வை எட்ட உறுதிப்பூண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆவோககர் திரு விஜயராகவன் பிரிட்டன் தென்கொரியா நாடுகளில் பதிவான உருமாற்றம் பெற்ற வைரகக்கு எதிராக பாதுகாக்கும் திறனை தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தடுப்பூசிகள் அளிக்காது என்ற கருத்துக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று கூறினார்

தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்தாலும் நோயின் தீவிரத்தை நோய் அதிகப்படுத்தாது என்று அவர் விளக்கமளித்தார் பெரும்பாலான கோவிட் தொற்று தடுப்பு மருந்துகள் ஆன்டிபாடிகளை உருவாக்குவதற்கான நமது நோய் எதிர்ப்பு சக்தி அமைப்பை ஊக்குவிக்கும் வகையிலேயே அமைந்துள்ளது என்றும் முதன்மை அறிவியல் ஆலோசகர் தெரிவித்துள்ளார் தடுப்பூசி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திக்கான சர்வதேச கூட்டமைப்பின் உறுப்பினராக மத்திய க்காதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்த்தன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கூட்டமாப்பின் வாரியம் அவரை தேர்வு செய்துள்ளது தடுப்பூசிக்கான கூட்டு நடவடிக்கைகள் மற்றம் தடுப்பூசி போடும் திட்ட அமவாக்கத்தை மேற்பார்வையிடும் பணிகளை சர்வதேச கூட்டமைப்பு மேற்கொண்டு வருகிறது

சீனாவை எதிர்கொள்ள அனைத்து வகையான நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக இந்திய விமானப்படை தலைமை தளபதி திரு ஆர் கே எஸ் பதாரியா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் எல்லை பகுதியில் தங்களது ராணுவத்திற்கு ஆதாரவு அளிக்கும் வகையில் விமானப் படை குவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா் ரேடார்கள் நிலப்பகுதியிலிருந்து வான்வழியை தாக்கும் ஏவுகணைகள் மற்றும் நிலப்பகுதியிலிருந்து நிலப்பகுதியிலுள்ள இலக்கை தாக்கும் ஏவுகனைகள் ஆகியவற்றை சீனா வைத்துள்ளதாகவும் அவர் கூறினாா் இந்தியா சீனா இடையே மோதல் ஏற்பட்டால் சர்வதேச அளவில் அது சீனாவுக்கு நல்லதல்ல என்று அவர் குறிப்பிட்டார் குறைந்த செலவிலான மற்றும் எளிதில் கிடைக்கக்கூடிய பல்வேறு ஆயுதங்களை சீனா குவித்திருப்பதாகவும் திரு பதாரியா தெரிவித்தாா்

காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றுவதே தனது லட்சியம் என்று அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் நாமக்கல் குளக்கரை திடலில் நடைபெற்ற அஇஅதிமுக தேர்தல் பிரச்சார பொதுக் கூட்டத்தில் கலந்துகொண்டு பேசிய அவர் நதிநீர் இணைப்பு திட்டத்திற்காக ஆந்திரா மற்றும் தெலங்காளா மாநில அரசுகளுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தில் இருப்பதாக கூறினாா் இந்த திட்டம் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று அவர் உறுதி அளித்தார் கோவிட் தொற்று அதிகரித்து வந்த நிலையில் மருத்துவ துறையுடன் இணைந்து மேற்கொண்ட முயற்சியால் இந்திய அளவில் நோய் பாதிப்பிலிருந்து தமிழகம் விரைவில் மீண்டு வந்துள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார் கடலூர் நாகை மயிலாடுதுரை மாவட்டங்களில் புரவி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் மயிலாடுதுரை மாவட்டத்தில் தரங்கம்பாடி வட்டத்திற்குட்பட்ட நல்லாடை சீர்காழி வட்டத்திற்குட்பட்ட திருமயிலாடி ஆகிய பகுதிகளில் இக்குழுவினர் ஆய்வு செய்தனர் இம்மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை விளக்கும் புகைப்படங்களையும் மத்திய குழுவினர் பார்வையிட்டு பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள சேத விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர் நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இக்குழுவினர் பார்வையிட்டதோடு சேத விவரங்களை மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன் நாயர் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனா் இன்று மத்திய குழுவின் நாகை மாவட்டம் கீழையூர் ஒன்றியம் கருங்கன்னி கீழ்வேளூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வடக்குபண்ணையூர் ஆகிய பகுதிகளில் ஆய்வு செய்ய உள்ளனர் தமிழகத்தில் கடந்த எட்டு மாதங்களில் முதல் முறையாக ஆயிரத்திற்கும் குறைவான கோவிட் தொற்று பதிவாகியுள்ளது

தென்கொரியாவுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய ராணுவ தலைமை தளபதி திரு ளம் எம் நரவானே பாதுகாப்பு மேம்பாட்டு அமைப்பின் தளத்தை பார்வையிட்டார்

மேலும் அரசு உயரதிகாரிகள் மற்றும் ராணுவ அதிகாரிகளை அவர் சந்தித்து பேசவுள்ளார் ராணுவ தலைமை தளபதியின் இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தியுள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது

சில தடுப்பூசிகளின் பரிசோதனை முடிவுகள் வெளியாவதற்கு தாமதம் ஏற்படுவதால் ஃபைசர் நிறுவனத்திடமிருந்து கூடுதலாக வாங்க திட்டமிடப்பட்டுள்ளது கோவிட் தொற்றுக்கு எதிரான தடுப்பூசியை அமெரிக்க துணை அதிபாராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திருமதி கமலா ஹாரிஸ் போட்டுக்கொண்டார் தடுப்பூசி குறித்து மக்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி தொலைக்காட்சிகளில் நேரலை செய்யப்பட்டது வாஷிங்டன் நகரிலுள்ள மருத்துவ மையத்தில் மாடர்னா நிறுவத்தைச் சேர்ந்த தடுப்பூசியை அவர் போட்டுக்கொண்டார்

ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் பனிப்பொழிவு தொடங்கியதை அடுத்து கடும் குளிர் நிலவி வருகிறது